ஒப்புதல் அளித்துள்ளது

தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

தங்கப்பதக்கம் வென்றனர்

நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்களும் இந்த மருத்துவ முறையை பயில இந்த மையத்தில் சேர்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இமாச்சலப்பிரதேச பகுதிகளின் பாரம்பரிய மருத்துவ முறையான இது சிக்கிம் அருணாச்சலப்பிரதேசம் டார்ஜிலிங் ஆகிய பகுதிகளில் பிரசித்திப் பெற்றது மத்திய அரசின் பொதுத் துறை நிறுவனங்களில் இருந்து அரசு பங்குகளை விலக்கிக் கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன்படி பாரத் பெட்ரோலிய கழகம் துறைமுக கழகம் உள்ளிட்ட ஐந்து பொதுத்துறை நிறுவனங்களில் அரசின் பங்குகள் விலக்கிக் கொள்ளப்படவுள்ளன ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைஸம தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கோள்கிறார் ராஞ்சியில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைஎமச் செயலர் காவல்துறை தலைவர் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர் ஐந்து கட்டமாக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் திரு சுனில் அரோரா நேற்று ஆலோசனை நடத்தினாா் இதற்கிடயே இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று களடசி நாளாகும் நேற்று மனுக்கள் மீதான பரிசீலளை நடைபெற்றது

ஜம்மு கஷ்மீரில் உள்ள இளைஞா்களை தவறான பாதைக்கு அளழத்துச் செல்வதற்காக பாகிஸ்தான் ஆதரவிலாள தீவிரவாத அமைப்புகள் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டபோதிலும் அதற்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று காவல்துறை தலைவர் திரு தில்பக் சிங் கூழியுள்ளார் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இளைஞர்கள் தீவிரவாத அமைப்புகளில் சேருவது தற்போது வெகுவாக குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இயல்பு வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்ற நோக்கில் தீவிரவாதிகள் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் இரு்பபினும் காவல்துறையினா் மேற்கொண்டு வரும் உரிய நடவடிக்கைகள் காரணமாக அவை முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு தில்பக் சிங் தெரிவித்தாா் உத்திரபிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள முண்டர்வா சர்க்கரை ஆலையை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்பநாத் இன்று திறந்து வைக்கிறார்

மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பது குறித்து நாளை இறுதி முடிவு அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளா திரு கே சி வேனுகோபால் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் இன்றும் பேச்சுக்கள் நடத்தப்பட உள்ளதாகத் தெரிவித்தாா் இதற்கிடையே அடுத்த இரு நாட்களுக்குள் புதிய அரசு அமைப்பது குறித்த விவரங்கள் வெளியாகும் என சிவசேனாவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சஞ்ஜய் ரவ்த் கூறியுள்ளார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சரத்பவாருடன் இன்று தாம் பேச்சு நடத்த இருப்பதாகவும் திரு சஞ்ஜய் ரவ்த் கூறினார் இலங்கை பிரதமராக அந்நாட்டு முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்ஷே இன்று பதவியேற்கிறார் இலங்கை அதிபராக அவரது சகோதரா் திரு கோத்தபைய ராஜபக்ஷே பதவியேற்றதை அடுத்து தற்போதைய பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே தமது பதவியை ராஜிநாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக அறிவித்தார் இன்று பிற்பகல் திரு ரணில் வின்மசிங்கே தமது பதவியை ராஜிநாமா செய்தவுடன் புதிய பிரதமருக்கான பதவியேற்பு விழா நடைபெறும் என்று எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கை அதிபர் திரு கோத்தபையா ராஜபக்ஷேக்கு எதிரான மோசடி வழக்கிலிருந்து அவரை விடுவித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சராக அவர் பதவி வகித்தபோது அருங்னட்சியகம் ஏற்படுத்தியது தொடர்பாக அவருக்கு எதிரான இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது இலங்கை அதிபராக பொறுப்பேற்றுள்ளதால் அப்பதவியிள் மாண்பிளை தற்போது கருதி அவ்வழக்கிலிருந்து திரு கோத்தபையா ராஜபக்ஷே விடுவிக்கப்பட்டுள்ளார்

எட்டு நாடுகளின் திரைப்படங்கள் இப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன

இந்த திரைப்படங்களை நினைவுகூர்வதோடு அவை குறித்து ஆய்வு செய்வதும் இந்த பிரிவின் முக்கிய நோக்கமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று மன்னார்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வட்ட வழங்கல் அலுவலகம் மட்டுமின்றி இணையதளம் வாயிலாகவும் இந்த மாற்றத்தினை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தாா் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தில் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சள் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் துத்துக்குடி மாவட்டம் முடுக்குமீண்டான் பட்டியில் கள விளம்பரத்துறை சாா்பில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு பரவலாக மனழ பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்பபு உள்ளதாகக் கூறினார்

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது வெஸ்ட் இண்டிஸ்ட எதிரான கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று அறிவிக்கப்படுகிறது மூன்று டிவென்டி டிவென்டி மற்றும் மூன்று ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

முஸ்டாக் அலி கோப்பைக்கான டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் லீக் கற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன இதில் தமிழகம் கர்நாடக அணியை எதிர்கொள்கிறது